மேட்டூர் அணை இந்தாண்டு இரண்டாவது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியது

இந்திய தொழில்நுட்ப மாணவர்களின் திறமை குறித்து நாடு பெருமை கொள்வதாகவும் இந்நிறுவனத்தின் வெற்றியே பல பொறியியல் கல்லூரிகள் தொடங்க காரணமாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்

இதில் கல்வி பயில்பவர்கள் இந்தியாவின் பெருமையை உலகம் முழுவதும் எடுத்துச்செல்வதாக கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்கு ஐ

தொடர்ந்து பல்கலைக் கழகத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் பொறியியல் மையத்தையைும் ளிசக்தி அறிவியல் துறையின் புதிய கட்டிடத்தையும் பிரதமர் திறந்து வைக்கிறார் மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

நிர்மலா சீத்தாராமன் இன்று தொடங்கி வைத்தார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ள ராணுவத்தளவாடங்கள் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் திட்டங்கள் அடங்கிய கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்டலங்களில் தளவாடங்களின் சிறப்பு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையின் ஒருபகுதியாக இந்த தொழிற்பேட்டை அமைக்கப்படுகிறது

இந்நாளையொட்டி பொதுமக்கள் நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துவது ஐதீகம் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் இன்று அதிகாலையிலேயே லட்சக்கணக்கான மக்கள் புனிதநீராடி முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தனர்

ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கரையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கானோர் புனிதநீராடி முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தர்ப்பணம் கொடுத்து அருள்மிகு ராமநாதசுவாமி திருக்கோவிலில் வழிபட்டனர் நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி குற்றாலம் பேரருவி கரையிலும் ஆயிரக்கணக்கானோர் இன்று முன்னோர்களுக்கு எள் மாவு காய்கறிகள் படையல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்

தூத்துக்குடி கடற்பகுதியிலும் ஆடி அமாவாசையையொட்டி ஏராளமானோர் கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர் காவிரியில் இந்தாண்டு தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளதால் றீர் ங்கம் அம்மாமண்டபம் படித்துறை திருவையாறு மயிலாடுதுறை துலா கட்டங்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது

நாகை மாவட்டத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் நீராடி முன்னோர்களின் நினைவாக திலர்தபணம் எனப்படும் பலிகர்ம பூஜைகளை செய்தனர் காவிரி கடலில் கலக்கும் பூம்புகாரின் சங்கமுக தீர்த்தம் கோடியக்கரை ஆதிசேது கடல் வேதாரண்யம் சன்னதிக்கடல் காமேஸ்வரம் பகுதிகள் காசி ராமேஸ்வரத்திற்கு இணையாக கருதப்படுவதால் ஏராளமான மக்கள் புனிதநீராடினார்கள்

இங்கிலாந்தின் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இந்திய விக்கெட்டுகள் மளமளவென சரிந்தன